நாட்டு மக்கள் அனைவருக்கும் அகண்ட அலைவரிசை சேவைக் கிடைக்க உதவிடும் வகையிலான தேசிய டிஜிட்டல் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

ருபாய் கடன் உதவி வழங்க முன் வந்துள்ளது ஆதார் அடையாள அட்டை அரசியல் சாசனப் படி செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

ஆதார் எண் ஏழை எளிய மக்கள் நலத்திட்ட உதவிகளை பெற உதவுவதாக தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது

இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபமதி திரு

ஷெட்டியுல்ட் வகுப்பு மற்றும் பழங்குடியினரின் மக்கள் தொகையை கணக்கில் கொள்ள வேண்டும் என்ற மத்திய அரசின் வாதத்தையும் ஏற்கவில்லை எஸ்சி எஸ்டி பணியாளர்களின் பொருளாதார நிலை குறித்த விவரங்களை அரசு சேகரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் இந்த அமர்வு ஒரு மனமாக தங்களது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது நீதிமன்ற நடவடிக்கைகளை ஒளிபரப்பவும் ஒளி பதிவு செய்யவும் உச்சநீதமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது உச்சநீதமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு ஒன்று பொதுநலன் மனு தாக்கல் செய்வோரின் மதிப்பை பாதுகாத்து பொதுமக்களின் உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் தேவையான சட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது வழக்கு விசாரணையை ஒளிபரப்புவதன் மூலம் நீதித்துறையின் பொறுப்புணர்வு அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளின் விசாரணையை நேரடி ஒளிபரப்பு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துவக்கத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழக்குகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்யலாம் என்றும் பின்னர் தேவையான விதிமுறைகளை வகுத்த பிறகு நாட்டின் இதர நீதிமன்றங்களில் நடக்கும் வழக்குகளை நேரடியாக ஒளிபரப்பலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது தேசிய டிஜிட்டல் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி உள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அகண்ட அலைவரிசை சேவை கிடைக்க இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது

நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் இணைப்பை ஏற்படுத்த உதவும் இந்த கொள்கை உதவும் இந்த கொள்கையை அமல்படுத்துவதற்கென தேசிய அளவில் தனி அமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் அரசு உறுதியாக இருப்பதாக மத்திய தொழிலாளர் நல மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் தெரிவித்துள்ளார்

தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தொழிலாளர்களுக்கான சமூக நலத் திட்டங்களை அமல்படுத்துவதில் அரசு முனைப்புடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அவர் தொழிலாளர் பாதுகாப்பிற்கான் சிறந்த தொழில் பிரிவுகளுக்கு விருதுகளை வழங்கி கவுரவித்தார்

சந்தோஷ் குமார் கங்குவார் நாளை புதுவையில் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகத்தின் புதுப்பிக்கப்பட்ட புதுச்சேரி மண்டல அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் புதுவை அரசின் தொழிலளார் துறை அமைச்சர் திரு

பாஸ்கர் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளகின்றனர்

சட்டப்பேரவையில் தங்களுக்கு தனி அரை உள்ளிட்ட இதர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை வழங்க வேண்டும் என்று இவர்கள் கூறியுள்ளனர் இது குறித்து பிஜேபியைச் சேர்ந்த திரு சுவாமிநாதன் திரு சங்கர் திரு

உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் படி தங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று இவர்கள் இந்த மனுவில் கூறியுள்ளனர் உச்சநீதிமன் பிறப்பித்த உத்தரவுகளை கடைபிடிக்காததன் மூலம் நீதிமன்ற அவமதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாகவும் இவர்கள் கூறியுள்ளனர் புதுவையில் பிஆர்டிசி ஊழியர்கள் தங்களின் நிலுவை சம்பளத்தை வழங்கக் கோரி நேற்று மாலை முதல் மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்தப் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த வேலை நிறுத்தம் காரணமாக பெங்களூர் திருப்பபி மாஹே போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பிஆர்டிசி பேருந்துகளும் புதுவை நகர மற்றும் கிராமப் பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படாததன் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பிற்குள்ளாகினர் இன்று தங்களது கோரிக்கைகள் குறித்து அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் அளிக்கப்பட்ட உறுதியை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர் புதுவையில் நிரந்தர தபால்தலை ஆய்வு கண்காட்சி அரங்கம் ஒன்று திறக்கப்பட உள்ளது

இத்தகவலை புதுச்சேரி முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் திரு நாயர் தெரிவித்துள்ளார் இறக்கப்பட உள்ள தபால்தலை ஆய்வு கண்காட்சி அரங்கை உலக பிரஸ்திப் பெற்ற மற்றும் அரியவகை தபால் தலைகள் இடம் பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுவை தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் இரண்டாவது அனுஉலை இன்று முதல் மீண்டும் மின் உற்பத்தியை துவக்கி உள்ளது

இது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் ஆயிரம் மெகாவாட் இலக்கை எட்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பருவ நிலை மாற்றம் காரணமாக தமிழ்நாடு வரட்சி மழை வெள்ளம் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதால் கடும் குடீநீர் தட்டுப்பாடு மற்றும் வெள்ள அபாயம் ஏற்படக் கூடும் என்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்த கடன் உதவி இப்பிரச்சனைகளை சமாளிக்க பெரிதும் உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் சாகர் மாலா திட்டத்தின் காரணமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சரக்கு போக்குவரத்து செலவு கனிசமாக குறையும் என்று மத்திய நிதி மன்றும் கப்பல் துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பொருளாதார வளர்ச்சியில் துறைமுகங்களின் பங்கு என்ற தலைப்பிலான கருத்தரங்கு ஒன்றை நேற்று சென்னையில் துவக்கி வைத்து பேசுகையில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இதை தெரிவித்தார் சாகர் மாலா இட்டம் சர்வதேச தரத்திற்கு அந்நாட்டு துறைமுகங்களை மேம்படுத்தி சாலை ரயில் மற்றும் நீர்வழிப்போக்குவரத்தோடு இணைக்க வகை செய்கிறது என்று அவர் கூறினார் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஏற்றுமதி இறக்குமதிக்கான செலவுகள் கனிசமாக குறையும் என்றார் அவர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆதார் அடையாள அட்டை அரசியல் சாசனப் படி செல்லும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் அகண்ட அலைவரிசை சேவைக் கிடைக்க உதவிடும் வகையிலான தேசிய டிஜிட்டல் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது